குடியரசு தின முக்கிய நிகழ்வு புதுதில்லி ராஜ்பாத்தில் நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை அரசு அறிவித்துள்ளது

முன்னாள் அமைச்சர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி ஆகியோருக்கு மரணத்திற்கு பின் பத்ம விபூஷண் விருது வழங்கப்படுகிறது பிரதமர் திரு

பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது

தேசியத் தலைநகர் தில்லியின் ராஜ்பாத்தில் இந்த தினத்தின் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்

ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசம் என்ற வகையில் முதன்முறையாக பங்கேற்கிறது

ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளடக்கிய நிதிநிலைமை ஆகிய முக்கிய கருத்துக்களை வலியுறுத்தும் மத்திய அரசு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம் பெறுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய போர் நினைவிடத்திற்கு வருகை தந்தவுடன் குடியரசு தின அணிவகுப்பு தொடங்கும் பிரதமர் அமர்ஜோதி ஜவான் இடத்திற்கு பதிலாக தேசிய போர் நினைவிடத்தில் உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது இதுவே முதன்முறையாகும் பின்னர்

குடியரசு தின கொண்டாட்டங்களை அடுத்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ராஜ்பாத்தில் கண்காணிப்பு காமராக்களும் முகத்தை அடையாளம் அறிந்து கொள்ளும் காமராக்களும் பொறுத்தப்பட்டுள்ளன

முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சுஷ்மா ஸ்வராஜ் அருண் ஜேட்லி ஆகியோருக்கு மரணத்திற்குப்பிந்தய விருதாக பத்ம விபூஷண் மரணத்திற்கு பின் வழங்கப்படுகின்றன பெஜாவாரா மடத்தின் தலைவர் விஸ்வேச தீர்த்த ஸ்வாமிஜிக்கு பத்ம விபூஷண் விருது மரணத்திற்குப் பிந்தயதாக் வழங்கப்படுகிறது மொரீஷியஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு அனிருத் ஜுக்நாத் இந்துஸ்தானி பாடல் கலைஞர் சன்னுலால் மிஸ்ரா குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் ஆகியோருக்கும் பத்ம விபூஷண் விருது வழங்கப்படுகிறது கோவா முன்னாள் முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் சுட்ட நிபுணரும் கல்வியாளருமான என் ஆர் மாதவ் மேனன் ஆகியோருக்கு பத்ம பூஷண் விருது மரணத்திற்கு பிந்தய விருதாக வழங்கப்படுகிறது பிரபல எழுத்தாள் மனோற்தாஸ் பேட்மிண்டன் வீராங்கணை பி வி சிந்து தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா ஆகியோரும் பத்ம பூஷண் விருதுகளைப் பெறுகிறார்கள் நாட்டின் மேம்பாட்டையும் மக்கள் நலனையும் உறுதி செய்ய அரசும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

மகாத்மா காந்தியடிகளின் அகிம்சை செய்தியை கட்டிக்காட்டிய பிரதமர் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மனித குலத்திற்கான இந்த அகிம்சை பரிசினை மறந்துவிடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் தேச நிர்மாண முயற்சிகளுக்கு மகாத்மா காந்தியின் கொள்கைகள் இன்றும் பொறுத்தமுடையனவாக உள்ளன என்று கூறிய அவர் அவரது அகிம்சை குறித்த செய்தி பற்றி நாம் சுய சிந்தனை செய்து கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் மேம்பாட்டிற்கு வலுவான உள்பாதுகாப்பு அவசியம் என்றார் உள் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் நல்ல ஆளுகையின் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கல்விதான் என்று குறிப்பிட்ட அவர் கல்வியைப் பொறுத்தவரை ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறுவதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார் நீர் பாதுகாப்பு நீர் மேலாண்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் தூய்மை இந்தியா இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கம் ஆகியன மக்களிடையே பிரபலம் அடையும் என்றார் இஸ்ரோவின் சாதனைகள் குறித்து நாடு பெருமிதம் கொள்கிறது என்றும் ககன்யான் திட்டம் நன்றாக முன்னேறி வருகிறது என்றும் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும்இந்திய திட்டத்தை நாடு எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் ஆபுதப் படைகளை பாராட்டிய குடியரசுத் தலைவர் அவர்களது தியாகத்தால் நாட்டின் ஒருமைப்பாடு நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கூறினார் விளையாட்டுத்துறையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்று கூறிய திரு

ஜனநாயகத்தின் நெறிகளான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு புதிய தலைமுறை முக்கியத்துவம் தரும் என்று நம்புவதாக குடியரசுத் தலைவர் கூறினார்

பிகார் ரெஜிமென்டை சேர்ந்த சிப்பாய் காம்தியோ ஒராவோனுக்கும் வழங்கப்படுகிறது ஜாட் ரெஜிமென்டை சேர்ந்த நைப் சுபேதார் சோம்திர் என்பவருக்கு மரணத்திற்கு பின் சவுரிய சக்ரா விருது வழங்கப்படுகிறது வடக்கு ராணுவ தளபதி லெப்டினள்ட் ஜெனரல் ரன்பீர் சிங்கிற்கு பரம் விசிஸ்ட் சேவா பதக்கம் வழங்கப்படுகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் அகில இந்திய வானொலி மூலம் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது

பிரதமரின் இந்த உரையை அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் அனைத்து கட்டமைப்பிலும் கேட்கலாம்

அதன் மொபைல் செயலியிலும் இந்த உரையைக் கேட்கலாம் அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூ டியூப் சேனலிலும் இதனை கேட்கலாம் ஹிந்தி மொழியில் உள்ள இந்த உரையைத் தொடர்ந்து மண்டல மொழிகளில் இந்த உரையை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்யும்

இந்தக் குழு ஒவ்வொன்றிலும் பொது சுகாதார நிபுணர் மருத்துவ நிபுணர் மற்றும் நுண்ம உயிரியல் நிபுணர் ஆகியோர் அடங்கியிருப்பர் இந்தக் குழுவினர் புதுதில்லி கொல்கத்தா மும்பை சென்னை பெங்களுரு ஹைதராபாத் கொச்சி விமான நிலையங்களுக்கு செல்வார்கள் புதுதில்லியில் நடைபெற்ற இதுகுறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் இதற்கான முடிவை மேற்கொண்டார் இந்தக்குழுவினர் விமான நிலையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு தனிமைப்படுத்தும் வார்டுகள் பணியாளர் பாதுகாப்பு கருவிகள் முகமூடிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள் மாநிலங்களின் தயார் நிலையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாநில சுகாதார செயலாளர்களுடன் குழுவினர் ஆலோசனை நடத்துவார்கள்

கொரானா வைரஸ் தொற்று இந்தியாவில் எவருக்கும் இதுவரை ஏற்படவில்லை என்று அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்தார்

மின்சார நெடுஞ்சாலை குறித்து தமது அமைச்சகம் ஆராய்ந்து வருவதாக மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அமைச்சகம் தற்போது மின்சார நெடுஞ்சாலை குறித்து ஆலோசித்து வருவதாகவும் இந்தத் தொழில்நட்பத்தை கொண்டுள்ள அமெரிக்க ஜெர்மானிய ஸ்வீடன் கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெங்சமீன் நெத்தன்யாஹு வும் நேற்று தொலைபேசியில் பேச்சு நடத்தினர்

இந்தியா நியுசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஆக்லாந்தில் உள்ள ஈடன் பார்க்கில் நடைபெறவுள்ளது

முதலாவது டிவெண்டி டிவெண்டி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று ஒன்று பூஜ்யம் என்ற முன்னிலையைப் பெற்றுள்ளது